விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் நிறைவடைந்தபின் இரண்டாவது முறையாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது என்றும் வரும் நாட்களில் இதனை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பொலிவுறு நகரங்களை உருவாக்கவும் திறன் வளர்ச்சிக்குமான தொழில்நுட்பத்தில் இரு நாடுகளும் ஒத்துழைப்போடு செயல்படுகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார் பின்னர் திரு நரேந்திர மோடிக்கு திரு லீ விருந்தளித்து கௌரவித்தார்

சிங்கப்பூரில் உள்ள நயாய் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடினார் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் புதிய இன்று கண்டுபிடிப்புகளின் தேவையை அவர் வலியுறுத்தினார்

இங்கு நடைபெற்ற கண்காட்சி ஒன்றில் திரு மோடி சமூக ரோபோ ஒன்றுடன் உரையாடினார்

மென்பொருள் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களின் வங்கிக்கணக்குகளுடன் இந்த இணைக்கப்படும் என்று உள்துறை அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

ஊழலை ஒழிக்க அனைத்துத்துறையிலும் வெளிப்படைத்தன்மையை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிவான மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தெரிவித்துள்ளார்

தூய்மை இந்தியா திட்டத்தின்கீழ்

பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் பெட்ரோல் டீசலை ஜி எஸ் டி வரிக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் பெட்ரோலியப் பொருட்களில் கிடைக்கும் வரியின் மூலம் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்றும் கூறினார் திமுக சுட்டமன்ற உறுப்பினர்கள் சுட்டப்பேரவையை புறக்கணித்துவிட்டு மாதிரி சுட்டமன்றம் நடத்துவது ஜனநாயகத்தை மதிக்காத செயல் என்று மத்திய இணையமைச்சள் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஸ்டெர்வைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் சமூக விரோதிகள் ஊடுருவியதாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியதைதிமுக செயல் தலைவர் திரு முகஸ்டாலின் பிஜேபி யோடு தொடர்புபடுத்தி பேசியிருப்பது சரியல்ல என்றார் ஜல்லிக்கட்டு காவிரி பிரச்சினை நீட் தேர்வு பிரச்சினை ஆகியவற்றுக்கான போராட்டங்களில் தீவிரவாதிகள் ஊடுருவி சீர்குலைவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டது குறித்து தாம் ஒன்றரை ஆண்டுகாலமாக சொல்லி வருவதாகவும் இது மக்களின் கருத்து என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார்

தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் குரூப் ஒன்று பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வுகளில் பங்குபெறுவோர்களின் வயது வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது

சுட்டப்பேரவையில் இன்று மீன்வளத்துறை மானியக்கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் இதனை தெரிவித்தார்

காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்க மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கையெழுத்திட்டிருப்பதாகவும் இது காவிரி பிரச்சினையை தீர்ப்பதற்கான ஆரம்பக்கட்டம் என்றும் பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் கோவையில் சின்னியம்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூத்துக்குடி சும்பவம் தொடர்பாக கட்சியின் தலைவர் திரு அமித் ஷா மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் கருத்துக்களே பிரதமரின் கருத்து என்றார்

காஞ்சிபுரத்திலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் இன்று இடியுடன் கூடிய கன மழை பெய்தது

குஜராத் மாநில தனியார் அருங்காட்சியகத்திலிருந்து மீட்கப்பட்ட ராஜராஜ சோழன் வோகமகாதேவி சிலைகள் இன்று கும்பகோணம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன காஞ்சிபுரம் சதாவரத்தில் உள்ள மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா தெரிவித்துள்ளார்

விளையாட்டு செய்தி பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய கற்றுக்கான ஆட்டத்தில் யூகி பாம்ரி திவிஜ் ஷரண் இணை தோல்வியடைந்தது